அடிக்கல் நாட்டுகிறார் பூமி பூஜை சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்

அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றவர்கள் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

இணையதளத்தில் விண்ணப்பிப்பதற்கான காலஅவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

அயோத்தியில் கட்டப்படவுள்ள ராமர் கோவிலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

இந்த நிகழ்ச்சியில் பிரதமருடன் ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பாகவத்

ராம கீர்த்தனைகளும் அங்கு பாடப்பட்டு வருகின்றன அயோத்தி அருகில் உள்ள சரயூ நதியில் தீபங்கள் ஏற்றி வழிபடும் நிழ்ச்சி நேற்று நடைபெற்றது பூமி பூஜை நிகழ்ச்சியையொட்டி அயோத்தியா நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது நகரம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன ராமஜென்ம பூமி பகுதிக்குச் செல்லும் வழியெங்கும் ராமாயணம் குறித்த வண்ண ஓவியஙகள் தீட்டப்பட்டுள்ளன அயோத்தியிலும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு பஜனைகள் நடைபெற்று வருகின்றன பூமி பூஜையையொட்டி பல்வேறு இடங்களில் உள்ள புனித தலங்களிலிருந்தும் புனித நீர் நிலைகளிலிருந்தும் அனுப்பப்பட்ட மண் மற்றும் புனித நீர் அயோத்தி நகருக்கு வந்து சேர்ந்துள்ளன பூமி பூஜை நிகழ்ச்சியையொட்டி அயோத்தியா நகரம் நேற்று நள்ளிரவு முதல் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது பூமி பூஜையில் கலந்து கொள்வதற்கு முன்பு பிரதமர் திரு நரேந்திர மோடி அயோத்தியில் ப்ரீஅனுமன் கோவிலுக்குச் சென்று வழிபாடு நடத்தவுள்ளார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு இன்று நடைபெறவுள்ள பூமி பூஜை சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்

அதே சமயம் மசூதியும் அயோத்தியில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்றும் இதன்மூலம் தேசிய ஒற்றுமைக்காகவும் நாட்டின் நன்மைக்காகவும் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்களிடையே ஒற்றுமையை அவர் விரும்பினார் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றம் வழங்கிய வரலாற்றுச் சிறப்புமிக்க தீர்ப்பின்படி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காக மத்திய அரசுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்ற இந்து மக்களின் கனவை நனவாக்கும் வகையில் அதற்கான பூமி பூஜையில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டவுள்ள பிரதமருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்

இத்தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக மூன்று மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அடுத்த கல்வியாண்டிலிருந்து அமல்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனுவில் நடப்பாண்டிலேயே இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது

இதனையடுத்து

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

காமராஜ் தெரிவித்துள்ளார் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து நேற்று கோயம்பேட்டில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார்

அதிக அளவில் பரிசோதனைகளை மேற்கொண்டு முடிவுகளை விரைந்து வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

வேலூர் மாவட்டத்தில் ஏரி குளம் உள்ளிட்டவற்றில் மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்துப் பணிகளால் சமீபத்தில் பெய்த மழையால் கிடைத்த தண்ணீர் சேகரிக்கப்பட்டுள்ளதாக விவசாயி சுபாஷ் தெரிவித்தார்

காலை ஏழு மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது

இந்த தேர்தலில் பிரதமர் திரு மஹிந்தா ராஜபக்சே முன்னாள் பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே முன்னாள் அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் வேட்பாளர்களில் முக்கியமானவர்கள் ஆவர் பிரதமர் திரு மகிந்தா ராஜபக்ஷே தலைமையிலான ஆளும் இலங்கை மக்கள் கட்சிக்கும் முன்னாள் பிரதம் ்திரு ரணில் விக்ரம சிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது

இந்த தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் வெள்ளிக்கிழமை எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று இலங்கை தேர்தல் ஆணைய தலைவர் திரு மஹிந்த தேசுப்பிரியா கூறியுள்ளார் தமிழகத்தில் கோவை நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கனமழை தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள ஏனைய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்

பல கட்டிடங்கள் சேதமடைந்தன இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொளால்டு ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட லெபளானுக்கு உதவத் தயார் என்று ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் அறிவித்துள்ளன

பாலிவுட் நடிகர் குஷாந்த் மரணம் தொடர்பான வழக்கு சிபிஐ வசும் ஒப்படைக்கப்படும் என்று பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார்

இன்றுடன் ஒரான்டு முடிவடைவதை ஒட்டி காஷ்மீர் முழுவதும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அவசர கால கடனுதவி திட்டத்தின் கீழ்